எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியா்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார்

கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த பூ மற்றும் பழசந்தை நாளை முதல் தற்காலிகமாக மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அறிவித்துள்ளது

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் மாநிலங்களுக்கிடையே அத்தியாவசியப் சரக்குப் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அமைச்ச் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார்

நோய்த்தொற்று குறைவாக உள்ள பகுதிகளில் ஊரடங்கை தளா்த்தலாமா வேண்டாமா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தையும் அவர் கேட்டறிய உள்ளார்

இந்த நோய் தொற்றின் தீவிரத்தையும் தாக்கத்தையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் பெரிய மாநகராட்சிகளில் காய்கறி விற்பனைதான் பெரும் பிரச்சினையாக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் சமூக இடைவெளியை பின்பற்றுவது

தமிழகத்தில் இவற்றை பின்பற்றாத காரணத்தினால்தான் நோயினால் பாதிக்கப்படுபவா்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பதை மக்களுக்கு உணா்த்த வேண்டும் என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்

இவர்களையும் சேர்து

ஞானசேகரன் கூறினார்

குணமடைந்து வீடு திரும்பியுள்ள இந்த மூன்று மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் மருத்துவ உதவிகள் அத்தியாவசியப் பொருட்கள் அவா்களது வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்றும் அவா் கூறினா் முன்னதாக கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் வடமாநில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் இடங்களை பாா்வையிட்ட திரு ஞானசேகரன் அனைவருக்கும் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை நேரில் விசாரித்தார் கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த பூ மற்றும் பழசந்தை நாளை முதல் தற்காலிகமாக மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அறிவித்துள்ளது கோயம்பேடு காய்கறி விற்பனையாளர் சங்க பிரதிநிதிகளுடன் சென்னயில் நேற்று ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய வளர்ச்சிக் குழுமத்தின் உறுப்பினர் செயலர் திரு கார்த்திகேயன் இதனை தெரிவித்தார்

சேலம் மாவட்டத்தில் சந்தைகளில் மக்கள் கூட்டமாக கூடுவதால் ஏற்படும் நோய்த்தொற்றை தவிா்ப்பதற்காக அனைத்து சந்தைகளையும் மாவட்ட நிா்வாகம் முறைப்படுத்தியுள்ளது பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் காய்கறிகள் வாங்குவதற்காக நடமாடும் உழவர் சந்தைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

சத்தியநாராயணன் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது குறித்து இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்

தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

வெளிமாநிலம் மட்டுமல்ல வெளிமாவட்டங்களில் வருபவா்களையும் தனிமைப்படுத்தி பரிசோதித்த பிள்னரே வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி

மலர்விழி கூறினார்

கடம்பத்தூர் அருகே சத்தரை ஊராட்சியில் இந்த பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளா்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியா் திருமதி

பிளாஸ்மா சிகிச்சையை ஆராய்ச்சி அல்லது சோதனை நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் மாநில எல்லைகளை கடப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நாக்பூரில் இருந்து மத்திய சுலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின்கட்கரி நேற்று காணொலி காட்சி வாயிவாக மாநில மற்றும் யூளியன்பிரதேச போக்குவரத்து அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் ஒட்டுநா்கள் மற்றும் கிளீனா்கள் முறையான சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் கிருமிநாசினி ஆகியவற்றை இருவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்ச் குறிப்பிட்டார் போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய சாலை போக்குவரத்துத்துறை சார்பில் விரைவில் உதவி எண்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்